மாநிலம் முழுவதும் ஐஏ

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சித்திட்டங்களின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இது அடித்தளமாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்றும் அவர் கூறினார் தாய்லாந்து குகையிலிருந்து கால்பந்து அணியைச் சேர்ந்த சிறார்கள் மீட்கப்பட்டது மனிதாபிமானத்துடன் ஒருங்கிணைந்து பணிபுரிந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் பொறுமை மற்றும் துணிச்சலுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி என்பதற்கும் எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு கருணாநிதியை இன்று சந்தித்த பின் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தாம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் திரு கருணாநிதி விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் காவேரி மருத்துவமளைக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் மருத்துவமனை அருகே திமுக தொண்டர்களும் பெருமளவு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரு வெங்கய்யா நாயுடு மருத்துவமனையில் திரு கருணாநிதியை சந்தித்த புகைப்படத்தையும் திமுக வெளியிட்டுள்ளது

இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள மாவட்ட நூலகங்களில் ஐ ஏ எஸ் பயிற்சி மையங்கள் ஒருமாத காலத்திற்குள் ஏற்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார்

மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபி தயாராகி வருவதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு சுரேந்தரன் கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் தேர்தல் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு மக்கள் வரவேற்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் இதளை எடுத்துரைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுரேந்திரன் கூறினார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை அனுமதிக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொறியியல் படிப்புக்கு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வை நடத்தும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று இந்திய தொழில்நுட்பக் குழுமத்தின் தலைவர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மாநில உரிமைகளை பறிக்கும் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்துக் கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ராக்கெட்டுக்களில் பயன்படுத்துவதற்கான சூரிய சக்தி செல்களை இஸ்ரோ தயாரித்து வருவதாக அதன் தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் இவை தயாரிக்கப்படுவதாக கூறினார்

முன்னதாக சரக்கல்விளை அரசு தொடக்கப் பள்ளியில் இஸ்ரோ சார்பில் மேற்கொள்ளப்ட்டு வரும் கட்டுமான பணிகளையும் திரு சிவன் பார்வையிட்டார் மத்திய அரசின் தடுப்பூசி திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இணையாத குழந்தைகளை சேர்ப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் பொற்கொடி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இதில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தவை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்ததாக எமது செய்தியாளர் திருமலைக்குமார் தெரிவிக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தும் விசை மற்றும் நாட்டுப் படகுகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு பொன்னையா கூறியுள்ளார்

நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற ஓட்டுநர் தின விழாவில் பங்கேற்று பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருளரக போக்குவரத்து விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா வாழ்க்கை என்ற குறிக்கோளுடன் ஒட்டுநர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ராமநாதபுரம் மற்றும் தனுஷ்கோடி பகுதிகளில் கடல் கூடுதல் சீற்றத்துடன் காளப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது ரஷ்ய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா பட்டம் வென்றார்

இரவு ஏழேகால் மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் காஞ்சிபுரம் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது